நரேந்திரமோடி மாலத்தீவு சென்றடைந்தாா்

நிசான் இசுதீன் விருது வழங்கப்பட்டது

வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார்

நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது

ஒருவார கால தாமதத்திற்குப் பின்னர் கேரளாவில் இன்று பருவமழை தொடங்கியுள்ளது

வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டு நாள் அரசு முறை பயனம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி முதற்கட்டமாக இன்று மாலத்தீவு சென்றடைந்தார் அந்நாட்டின் தலைநகர் மாலேயில் உள்ள வெலனா சர்வதேச விமான நிலையத்தில் மாலத்தீவுகள் வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு அப்துல்லா சாஹித் மற்றும் உயரதினரிகள் திரு நரேந்திரமோடியை வரவேற்றனர்

அங்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் அப்போது நடைபெற்ற கலைநிகழ்ச்சிகளையும் அவர் பார்வையிட்டார்

நரேந்திரமோடி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்

மோடி சென்றுள்ளார் மாலேயில் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலியிடம் பிரதமர் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் பேச்சு நடத்தினர் இதைத் தொடர்ந்து இருநாட்டு பிரதிநிதிகள் அளவிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் அதன் முடிவில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இரு தலைவர்களும் கூட்டறிக்கை வெளியிடுவார்கள் பிரதமருக்கு நிஷான் இசுதீன் என்னும் உயரிய விருதை மாலத்தீவுகள் வழங்கி கவுரவித்தது மாலத்தீவுகளின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இன்று உரையாற்றுகிறார் துணை அதிபர் திரு எபஃசல் நசீம் முன்னாள் அதிபர் திரு முகமது நசீத் ஆகியோருடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவாா் மாலத்தீவுகளில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது உள்ளிட்ட சில முக்கிய திட்டங்களை இந்தியா அறிவிக்க உள்ளது மாலத்தீவுகளில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை இலங்கை செல்கிறார் இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றக்கொண்ட பின்னர் முதன்முறையாக அவர் மாலத்தீவுகள் மற்றும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் அன்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் இலங்கையில் அண்மயில் ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருந்து மீண்டு வருவதற்கு இந்தியா பக்கபலமாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது பிரதமருடன் தேசிய பாதகாப்பு ஆலோசகள் திரு

விஜய் கோகலே உள்ளிட்ட உயரதிகாரிகள் குழுவும் இலங்கைக்கு செல்கிறது

மோடி சென்று பார்வையிட உள்ளார் இலங்கையில் உள்ள இந்திய சமுதாயத்தினரையும் அவர் சந்திப்பார் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பு இரு தரப்பு உறவுகளை பலப்படுத்துவது பொருளாதார மேம்பாடு ஆகியவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சு நடத்துகின்றனர் தமது முந்தைய ஆட்சிக்னாலத்தில் திரு நரேந்திரமோடி இலங்கைக்கு இருமுறை மேற்கொண்ட பயணங்களின் தொடர்ச்சியாக இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தேர்தல் தொடர்பான வழக்குகள் கட்சித்தாவல் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைதராபாத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த வழக்குகளில் தீர்ப்புகள் தாமதமாவது நாட்டுக்கு நல்லதல்ல என்று கூறினார் இந்த வழக்குகளை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர உயர்நீதிமன்றங்களில் சிறப்பு அமர்வுகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் கட்சித்தாவல் குறித்த நடவடிக்கைகளுக்கு தீர்வுகாண நாடாளுமன்ற சட்டமன்ற தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சிறந்த நிர்வாக கொள்கைகளும் நிபுணத்துவமும் தனியார் துறையிடம் நின்றுவிடாமல் பொதுத்துறைகளுக்கும் விரிவுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விவசாயம் சுகாதாரம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் சிறந்த மேலாண்மை நடடமுறைகளை கடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் நிதியமைச்சர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் பெரு நிறுவனங்களின் வரிமுறையை மாற்றி அமைப்பது குறித்து விவாதிக்கப்படும் உலகளவில் பொருளாதார நிலைமை தேக்கமடைந்துள்ள நிலையில் வளர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் வரி முறையை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் வலியுறுத்தப்படும் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் கொள்கைகளை நவீனப்படுத்துவது தொழில்நுட்ப முறையில் நிதி சந்தைகளையும் வர்த்தகத்தையும் மாற்றுவது ஆகியவை இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சங்கள் ஆகும் கூட்டத்தில் பேசிய ஜப்பான் நிதியமைச்சர் திரு

கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜப்பான் சென்றுள்ள அமெரிக்க நிதியமைச்சர் திரு

டொளால்ட் டிரம்ப் சீன அதிபர் திரு

இவர்கள் அனைவரும் கூர்கா ஜன்முக்தி மோட்சாவை சேர்ந்தவர்கள் ஆவர் பிஜேபியின் மூத்த தலைவர் திரு முகுல்ராய் மேற்குவங்க மாநில பிஜேபி தலைவர் திரு கைலாஷ் விஜய் வர்கியா ஆகியோர் முன்னிலையில் இந்த கவுன்சிலர்கள் பிஜேபியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் இந்த கவுன்சிலா்கள் பி ஜேபியில் சேர்ந்ததையடுத்து மேற்குவங்க மாநகராட்சியில் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது நிகழ்ச்சியின் போது பேசிய திரு முகுல்ராய் வரும் சட்டமன்ற தேர்தலின் போது திரிணாமூல் காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிளடக்காது என்று கூறினார்

இதனை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது பருவமழை தொடங்கிய நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் களமழை பெய்திருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மையத்தின் பொறுப்பு தலைமை இயக்குநர் திரு

இந்த ஆண்டு வழக்கமான அளவுக்கு பருவமனழ பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

நரசிம்மள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

ஷம்பங்கி சின்ன வெங்கட அப்பள நாயுடு சட்டப்பேரவையின் தற்காலிக தலைவராக இன்று பதவியேற்றுக் கொண்டார்

ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அறிவித்திருந்தாா்

குமாரசாமி தெரிவித்துள்ளார் முதலனமச்சின் அலுவலகத்தில் இருந்து வெளியான டுவிட்டர் பதிவில் வரும் புதன்கிழமை காலை புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் திரு வாஜூபாய் வாள பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது